பிரதமர் திரு நரேந்திர மோடி அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் நூற்றறண்டு விழாக் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இன்று காணொலிக் காட்சி வாயிலாகக் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்

இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

கொண்டாடுவதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கற்றுச் தூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாகக் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்

பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு சையேத்னா முஃபதல் சைபுதீன் மற்றம் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சமூகத்தில் அறிவியல் மனநிலையை வளர்க்கும் நோக்கத்துடன் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அளமச்சகம் புவி அறிவியல் அமைச்சகம் ஆகியவை விஞ்ஞான பாரதியுடன் இணைந்து இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நடத்துகின்றன

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வீரியத்துடன் பரவும் தொற்று குறித்து அரசு முழுமையான எச்சரிக்கையுடன் இருப்பதாகத் தெரிவித்தார்

நிபுணர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் குடும்ப உறுப்பினர்கள் நேதாஜியிள் இந்திய தேசிய ரானுவத்துடள் தொடர்புடைய முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அரசு அமைக்கவுள்ள உயர்மட்ட குழுவில் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் இரவு நேர ஊரடங்கு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார்

மார்ச் மாதம் வரை இந்த பிரசார இயக்கம் மேற்கொள்ளப்படவுள்ளது இந்த இயக்கத்தை ஜல் சக்தி அமைச்சகத்தின் தேசிய நீர் திட்டப் பிரிவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவ கேந்திர அமைப்பும் இணைந்து மேற்கொள்கின்றன இந்த விழிப்புணர்வுப் பிரசாரத்தை ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரிண் ரிஜிஜூ ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நீர் பாதுகாப்பு மற்றும் மளழநீர் சேகரிப்பில் அதிக கவளம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த புரட்சிகரமான பிரசார இயக்கத்தில் இளைஞர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும் என மத்திய அமைச்சர் திகு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர்

புலி சிங்கம் சிறுத்தைகள் உள்ளிட்டவற்றின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இது அரசின் வனவிலங்குகள் பாதுகாப்பு முயற்சிகளுக்கும் பல்லுயிர் பெருக்க வளர்ச்சிக்கும் சான்றாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிவால் வோராவின் மறைவுக்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்தியப் பிரதேச மாநில முதலமைச்சர் மத்திய அமைச்சர் உத்திரப்பிரதேச மாநில ஆளுநர் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர் என பல பதவிகளை மோதிலால் வோரா வகித்துள்ளார் உடலநலக் குறைவு காரணமாக தில்லியில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார்

உள்துறை அமைச்சர் திரு

ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களும் மோதிலால் வோரா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மோதிலால் வோராவின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் அவரது மறைவை அடுத்து மாநிலத்தில் மூன்று நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது புதிய இந்தியாவை உருவாக்க உலகத் தரத்திலான சாலை கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று மத்திய சாலைப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

நிதின்கட்கரி காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர்

நாட்டின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டமான பரத்மலா பரியோஜனா மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்த அறிவியல் பூர்வமான சிறந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் பாரத்மாலா பரியோஜனா திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் பொருளாதாரம் மீண்டு வருவதை அனைத்து புள்ளி விவரங்களும் வெளிப்படுத்துவதாக பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திரப் பிரதான் தெரிவித்துள்ளார் இந்திய பட்டயக் கணக்காளர்கள் நிறுவனத்தின் ரூர்கேலா சம்பவ்பூர் மற்றும் ஜெருஸ்குடா கிளைகள் ஏற்பாடு செய்திருந்த இணைய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் மின்சார நுகர்வு எரிபொருள் மற்றும் எரிவாயு நுகர்வு தற்போது அதிகரித்து இயல்பு நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்தார்

சந்தோஷ் குமார் கங்க்வார் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பட்காமில் நூறு படுக்கைகளுடன் கட்டப்படவுள்ள தொழிலாளார் அரசு ஈட்டுறதி மருத்துவமனைக்கு அவர் அடிக்கல் நாட்டினார்